தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சேவுடன் தற்போது புதுதில்லியில் பேச்சு நடத்தி வருகிறார் தமிழக சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது அன்றைய தினம் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது

வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிய் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தில்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பவர் தங்களது வாக்குகளை செலுத்தினர் வாக்குப்பதிவிற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வாக்கு எண்ணிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சேவுடன் இன்று புதுதில்லியில் பேசி வருகிறார் இருதரப்பு உறவுகளை வலப்படுத்துவதற்கான அம்சம் மற்றம் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐந்து நாள் அரசு முறைப்பயணமாக நேற்று புதுதில்லி வந்த இலங்கை பிரதமருக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் திரு மகிந்தா ராஜபக்சே காந்தி நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சவி செலுத்தினார் நாட்டில் கொரோனா வைரஸால் புதிதாக யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது கொரோனா வைரஸ் தொடர்பாக தினசரி அடிப்படையில் பிரதமர் அலுவலசம் நடவடிக்கைகளை கேட்டறிந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் பிரித்தி சூடான் கூறியுள்ளார் கொரோனா வைரஸ் தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை செயலர்களுடன் நேற்று அவர் விரிவான ஆய்வு மேற்கொண்டார்

தமிழகத்திலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கை கழுவுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் கொரோனா வைரஸ் தொற்றை தவிர்க்கலாம் என்று பொது ககாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

சர்க்கரை நோய் உயர் ரக்த அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பரிளேதனை பண்ணி சர்க்கரை சரியாள அளவில இருக்கு ரத்த அழுத்தம் சரியான அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாம கன்பார்ம் பண்ணிக்கனும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்ட்ரோல் இல்லைனா அவங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு பாதுகாப்பு தளவாட கண்காட்சி இன்று லக்னோவில் நிறைவடைகிறது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இன்று முதல் நாளை பிற்பகல் வரை பொதுமக்களும் இதனை பார்வையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சும்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அஸ்ஸாமில் உல்ஃபா அமைப்பினர் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது

அஸ்ஸாம் நிதியமைச்சர் திரு ஹிமாந்தா பிஸ்வாஸ் சர்மா உல்ஃபா அமைப்பினருக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் வன்முறையை கைவிட்டுவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்புமாறும் உல்ஃபா அமைப்பினரை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் அன்றைய தினம் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இதனைத்தொடர்ந்து அன்று பிற்பகல் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை சீர்காழி கடலுர் இடையேயான ரயில்வழித்தடத்தை மின்மயமாக்கும் பணி நிறைவடைந்ததையடுத்து சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறையிலிருந்து கடலூர் வரை இந்த சோதனை ஒட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று காலை மயிலாடுதறையிலிருந்து இரண்டு பொட்டிகளுடன் மின்சார ரயில் என்ஜின் கடலூர் வளா இயக்கப்பட்டது

ரயில்வே பாதகாப்பு ஆணையர் சான்றிதழ் அளித்த பிறகு இந்த வழித்தடத்தில் மின்சார ரயில் இயக்குவது குறித்து ராயில்வே நிர்வாகம் முடிவெடுக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ் குடியுரிமை திருத்தச்சுட்டத்தால் நாட்டு மக்கள் யாரும் பாதிக்கப்படமாட்டார்கள் என்று பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு இல கணேசன் கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில்கொண்டு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த திருத்தச்சுட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா இன்று வெகுவிமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடந்த இரண்டு தினங்களாக ஏராளமான பக்தர்கள் கோவிலக்கு வருகை தந்தனர் பக்சை ஆடை உடுத்தியவாறு முருகள் பாடல்களை பாடியவாறு இங்கு வந்த பக்தர்கள் வேல் குத்தியும் அவகு குத்தியும் அங்கபிரதட்சளம் செய்தம் சுவாமியை வழிபட்டனர் திருச்செந்தார் நகாம் முழுவதமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன

மேலம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன திருச்செந்தூரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன

வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா இன்று நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆக்லாந்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது